இந்த உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் ஒலிபரப்பு செய்கிறது

இயக்கவில்லை

போட்டி இன்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் சந்த்ரயான் இரண்டு விண்கலம் புவி ஈர்ப்பில் இருந்து விடுபட்டு

இந்த விண்கலம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சந்திரளில் தரையிறங்கி நிலவில் ஆய்வு நடத்தும் என்று கூறப்பட்டுள்ளது

இந்த ஆய்வின் மூவம் நிலவிலுள்ள களிமங்கள் வேதியல் அமைப்புகள் மற்றும் நிலவில் நிலவும் காலநிலை குறித்த தகவல்கள் தெரியவரும் என்று இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது

கதந்திர தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி கொண்டாடப்பட உள்ளது என்பது குறித்த முழு விபரங்களை அதிகாரிகள் ஆளுநரிடம் விவரித்துள்ளனர் இதுகுறித்து நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் அம்மாநிலத்தில் நிலவும் குழ்நிலை குறித்தும் சுட்டம் ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆளுநரின் ஆவோசகர்களான திரு கே விஜயகுமார் திரு கே கே சர்மா திரு கே ஸ்கந்தன் திரு பருக்கான் மற்றம் தலைமை செயலாளர் திரு பிவிஆர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்துகொண்டனர் மருத்தவ வசதிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது அதில் பொதுமக்களுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லாமல் அனைத்து மருத்துவ வசதிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது

உள்ளுர் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டின் மூவமாக ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்படும் மேலும் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருவதற்கு உள்ள தயக்கம் இதன் மூலமாக மாற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருவதாக ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவித்துள்ளது அங்கு முழு அளவில் இயல்பு நிலை திரும்பி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ப்ரீநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அரசு செய்தித் தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவமனை உட்பட நான்கு முக்கிய மருத்துவமனைகளிலும் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து எல்லைக்கப்பால் இருந்து வரும் தவறான செய்திகளை அடிப்படியாக கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவராள திரு ராகுல்காந்தி அரசியல் லாபத்திற்காக தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜம்மு கஷ்மீர் அரசு குற்றம்சாட்டியுள்ளது இது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் எதிர்கட்சிகள் கொண்ட குழுவை ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு அழைத்து வந்து மாநில மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த திரு ராகுல்காந்தி முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கஷ்மீர் நிலவரம் குறித்து இந்திய தொலைக்காட்சிகள் சரியான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் அதை அவர் கவனிக்க வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டதுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை கருவிகளை நிறுவுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி கடிதம் எழுதியுள்ளார் மேலும் வெள்ளம் காரணமாக ஏற்படும் நிலச்சரிவுகளை சமாளிக்கும் விதத்தில் தற்காலிக இருப்பிடங்களை அமைக்கவும் அதில் தொலைத் தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தி தரவும் கேட்டுக்கொண்டுள்ளார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களின் வாழ்க்கையை பாதிக்காத விதத்தில் நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களை ஏற்படுத்த பிரதமர் முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்திய தணிக்கை கட்டுப்பாட்டுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் போன்று மத்திய புலாணய்வு அமைப்பான சிபிறக்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று நடைபெற்ற டி பி கோலி நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் முதன்மையான புலனாய்வு அமைப்பாக சிபிஐ திகழ்கிறது என்று குறிப்பிட்டார்

இந்த உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் ஒலிபரப்பு செய்கிறது மேலும் அகில இந்திய வானொலியின் யுடியூப் சேனலிலும் இந்த உரையை நேரலையாக காணலாம் குடியரசு தலைவரின் உரையை அந்தந்த மாநிலங்களின் மொழியில் இரவு எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது

உரையாற்றுகிறார்

அகில இந்திய வானொலியின் யுடியூப் சேனலிலும் திரு ராஜ்நாத்சிங்கின் உரை ஒலிபரப்பாகிறது

இந்த வண்ண விளக்குகளை ஒளிரச்செய்யும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு அதனை இயக்கி வைத்தாா்

இந்த விளக்குகள் சாதரணமாக பயன்படுத்தப்படும் விளக்குகளை விட ஐந்தில் ஒரு பங்கு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒளிரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது

இந்த வண்ண விளக்குகள் நாடாளுமன்றத்தின் அழகையும் கம்பீரத்தையும் பறைசாற்றுவதாக இருக்கும் இந்த வண்ண விளக்குகள் நாடாளுமன்றத்தை ஆண்டு முழுவதும் அலங்கரிக்கும் விதத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

போராட்டகாரர்கள் மீது காவல்துறையினர் மிளகு பொடி தூவி விரட்ட முற்பட்டனர் பத்திரிகையாளர்கள் பலரும் காவல்துறையின் தாக்குதல்களில் காயமடைந்தனர் இதற்கிடையே அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டெனால்டு டிரம்ப் தனது டுவிட்டர் பதிவில் கேட்டுக்கொண்டுள்ளார் சீன படைகள் ஹாங்காங் எல்லை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹாங்காங்கில் ஏற்பட்டுள்ள குழப்பாள அரசியல் சூழ்நிலை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர்

ஒருநாள் போட்டி தொடரை அடுத்து இரண்டு அணிகளும் இரண்டு டெஸ்டு போட்டிகளில் விளையாட உள்ளன

இதில் எட்டு குழுக்கள் இடம் பெறும் என்றும் ஒவ்வொரு குழுவும் ஒருமுறை எதிர்த்து விளையாடும் என்றும் கூறப்பட்டுள்ளது

போதைப் பொருள் பயன்படுத்தி வந்ததாக கூறி ரஷ்யாவின் பளுத்தூக்கும் வீரர்கள் மீது சர்வதேச பளுதூக்கும் அமைப்பு தற்காலிக தடைவிதித்துள்ளது